புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று கையெழுத்தானது

காவிரி ஒழுங்காற்று குழுவின் முதல் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

ஸ்டெர்லைட் போராட்ட விசாரணை ஆணையத்தின் விசாரணை வரம்பு நீட்டிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தில் சியட் நிறுவனத்தின் டயர் உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணா்வு ஒப்பந்தம் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது

இந்த முதலீடு காரணமாக ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் அறிக்கை தாக்கல் செய்து அவர் பேசினார்

தமிழக காவல்துறை தலைவர் சட்டவிதிமுறைகளை பின்பற்றிதான் நியமிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சுட்டப்பேரவையில் இன்று இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எழுப்பிய பிரச்சினைக்கு பதில் அளித்த முதலமைச்சர் எதிர்காலத்தில் காவல்துறை தலைவர் நியமனத்தின்போது உச்சநீதிமன்ற உத்தரவில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகள் பின்பற்றப்படும் என்றா் முன்னதாக பேசிய எதிர்க்கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமிழக காவல்துறை தலைவர் திரு டி கே ராஜேந்திரனின் நியமனம் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணாக அமைந்துள்ளதால் அவரது நியமனத்தை உடனடியாக ரத்துசெய்யவேண்டும் என வலியுறுத்தினார்

பள்ளி வேலைநேரத்தில் நீட்தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தனியார் பள்ளிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் பள்ளி வேலைநேரம் முடிந்தோ அல்லது விடுமுறை நாட்களிலோ பயிற்சி அளிக்கலாம் என்று கூறினார் தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகள் இனி மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை தடையில்லா சான்று பெறவேண்டும் எனவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

இதேபோன்று மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட பழைய சென்ட்ரல் மார்க்கெட் பகுதியில் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வரும் சுற்றுலாப்பயணிகள் மற்றும் பக்தர்களின் வாகனங்களை நிறுத்துவதற்காக பன்னடுக்கு வாகன நிறுத்தம் அமைக்க உயர்மட்ட வழிகாட்டு குழுவினால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் காவிரி ஒழுங்காற்று குழுவிள் முதல் கூட்டம் அதன் தலைவர் திரு நவீன் குமார் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது அணைகளின் நீர் இருப்பு திறப்பு உள்ளிட்ட பணிகளை கண்காணிப்பது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு நவீன்குமார் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் தெரிவிக்கப்படும் என்றார்

தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறை தலைமைப் பொறியாளர் திரு செந்தில்குமார் இக்கூட்டத்தில் பங்கேற்றார் கள்நாடகா கேரளா புதுவை அரசுகளின் தலைமைப் பொறியாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் மாணவர்கள் கடினமாக உழழப்பதுடன் வாழ்க்கையில் தங்களது கனவுகளை நிறைவேற்ற இலக்கு நிர்ணயித்து செயல்படவேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் போர்ட்பிளேயரில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தொழில்நுட்பக் கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என்றார் பின்னர் மாலையில் போர்ட்பிளேயர் நகராட்சி சார்பில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியிலும் திரு வெங்கய்யா நாயுடு கலந்துகொண்டார்

தளியார் பல்கலைக்கழக மசோதாவை பேரவையின் தேர்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பவேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கை ஏற்கப்படாததை அடுத்து அக்கட்சியைச்சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் போராட்டத்தின்போது நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சும்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி அருணாஜெகதீசன் விசாரணைக்குழவின் வரம்புகளை நீட்டித்து தமிழக அரசு உக்தரவிட்டுள்ளது இதன்படி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் மற்றும் சூழ்நிலைகள் குறித்து விசாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்டு அணிவதை கட்டாயமாக்கி பிறப்பித்த சுட்டத்தை தீவிரமாக அமல்படுத்தக்கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேலும் இருசக்கர வாகனங்களில் எல்இயடி விளக்குகள் பயன்படுத்துவதை தடுக்கவும் முகப்பு விளக்கில் அதிக வெளிச்சத்தை கட்டுப்படுத்த கருப்புநிற ஸ்டிக்கர் ஆட்டுவதை உறுதி செய்வதுடன் வாகன ஒட்டிகளிடம் அவ்வப்போது சோதனைகள் நடத்தமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர்

ராமேஸ்வரத்தை சேர்ந்த இந்த மீனவர்களை சள்வதேச கடல் எல்லையை தாண்டி காரை நகர் கடற்பகுதியில் மீன்பிடித்தாகக் கூறி இலங்கை கடற்படையினா் கைது செய்துள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறார் கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார்

நெல்லை நாகர்கோவில் வழித்தடத்தில் நடத்துனர் இல்லாத இடைநில்லா அரசுப்பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன நீலகிரி மலை ரயிலுக்கு பயணிகளிடம் அதிக வரவேற்பு காணப்படுவதால் கூடுதல் ரயில்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது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

சிந்தூ மற்றும் பிரனாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்